பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுமாலைநாலரைமணிக்குகாணொலிகாட்சிவாயிலாகஉரையாற்றுகிறாா்

இதையொட்டிதலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலிசெலுத்தியுள்ளனர்

அகில இந்தியதொழில்நுட்பகல்விகுழுமம் ஏற்பாடுசெய்துள்ள இந்தபோட்டியின் இறுதிச் சுற்றில் சுமார் பத்தாயிரம் மாணவர்கள் கலந்துகொண்டு தங்களுடையதிறமையைவெளிப்படுத்தவுள்ளனர் போட்டியில் கலந்துகொண்டமாணவர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகபிரதமர் இந்தப் கலந்துரையாடவிருப்பதாகமத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் மத்திய அமைச்சரவைஒப்புதல் அளித்த புதியகல்விக்கொள்கையின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் பிரதமர் தனதுஉரையில் எடுத்துரைப்பார் என்றுசெய்திகள் தெரிவிக்கின்றன

இறப்பு விகிதம் தொடர்ந்துகுறைந்துவருகிறது

இந்தஎண்ணிக்கையும் சேர்த்து

இதனால் இன்றுமுதல் இரவு நேரஊரடங்கு ரத்துசெய்யப்பட்டுள்ளது

பேருந்து மெட்ரோ புறநகர் மின்சாரரயில் சேவைகள்மீதானதடைதொடர்ந்துநீடிக்கிறது

கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களைப் பொறுத்தவரைஎவ்விததளர்வுகளும் இல்லாமல் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டுவருகிறது கடந்தமாதத்தைப் போன்று இம்மாதமும் அனைத்து ஞாயிற்றுக் கிழமைகளிலும் எவ்விததளா்வுகளும் இன்றிமுழுஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றுமாநிலஅரசுஅறிவித்துள்ளது

அதேநேரத்தில் மறுஉத்தரவு வரும்வரை சென்னைசென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புதுதில்லிக்கு இயக்கப்படும் ராஜ்தானிசிறப்பு ரயில் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் தெற்குரயில்வேதெரிவித்துள்ளது

திலகர் அறிவாற்றல் மிக்கவராகவும் துணிச்சல் நிறைந்தவராகவும் நீதித்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவராகவும் திகழ்ந்தார் என்றுஅவர் தெரிவித்துள்ளார்

மத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திரு

தியாகத் திருநாளாம் பக்ரித் பண்டிகை இன்றுகொண்டாடப்படுகிறது இதையோட்டிதில்லி ஜூம்மாமசூதியில் தளிமளித இடைவெளியுடன் நடைபெற்றதொழுகையில் ஏராளமானேர் பங்கேற்றனர்

ஊரடங்கு காரணமாக பல்வேறுமாநிவங்களில் இஸ்லாமியமக்கள் தங்களது இல்லங்களில் சிறப்புத் தொழுகையில் ஈடுபட்டனர்

இந்நாளைமுன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

பிரதமர் திரு நரேந்திரமோடிஉள்ளிட்டதலைவர்கள் இஸ்லாமியமக்களுக்குவாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த்

இறைவன் தனதுபடைப்புகளின் மீதுகொண்டுள்ளஅளவற்றகருணையையும் எல்லையற்றஅன்பையும் ஈத் திருநாள் எடுத்துக் காட்டுவதாககுடியரசுதுணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு தனதுட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

நல்லிணக்கம் சகோதரத்துவம் மற்றும் கருணைபோன்றஉணர்வு மக்களிடையேமேலும் வலுப்படும் என்றும் அவர் நம்பிக்கைதெரிவித்துள்ளார்

சமூக வலைதளங்களிலும் வீடுவீடாகச் சென்றும் பிரச்சாரம் செய்யவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது

எதிர்க்கட்சிகளைபொறுத்தவரை இரண்டுஅணிகளாகபிளவுபட்டு இத்தேர்தலைசந்திக்கின்றன முன்னாள் பிரதமர் ரனில் விக்கிமசிங்கேதலைமையில் திரு ஒருஅணியும் அவரதுஐக்கியதேசியகட்சியிலிருந்துபிரிந்துசென்றமுன்னாள் அமைக்சர் திரு சஜித் பிரேமதாசாதலைமயில் மற்றொருஅணியும் தேர்தல் களத்தில் உள்ளன தமிழ் தேசியகூட்டணிதமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்குமற்றும் கிழக்குமாகாணங்களில் வேட்பாளர்களைநிறுத்தியுள்ளன